தாய்லாந்தில் நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிக்கு கொரியாவின் ஆன்சி முன்னேறியுள்ளார்

வாரணாசியில் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களிடம் இன்று காணொலி மூலம் உரையாற்றிய அவர் ஆத்ம நிர்பார் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்

கோவிட் தடுப்பூசியால் இந்தியா ஆத்ம நிர்பார் சுய சார்பு பாரதமாக உருவெடுத்திருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நம் நாட்டின் இளைய கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதிலும் உறுதியுடனும் துணிச்சலுடனும் செயலாற்றியதால் சாதனை வெற்றியை எட்டியதாக அவர் பெருமிதம் வெளியிட்டார்

உலக அளவில் இந்தியா பிரம்மாண்டமான கோவிட் தடுப்பூசி ழகாமை தொடங்கியதாக கூறிய பிரதமர் கோவிட் தொற்றுக்கு எதிராக போராட இந்தியா ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கையாண்டதாக கூறினார் ஆத்ம நிர்பார் பாரதம் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் தேசத்தை கட்டமைக்க இளைஞர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்று கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் முன்கள பணியாளர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் கோவிட் தடுப்பூசியை தாம் போட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார்

இதன்படி இதுவரை ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இத்தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளன்

கோவிட் தொற்று காரணமாக இந்தாண்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணாக்கரின் கலைநிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளன சுதந்திரபோராட்ட வீரர்களின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு அவர்தம் வீடுகளுக்கே சென்று உரிய மரியாதை செலுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமியை மத்திய மீன்வள மற்றம் பால்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று சந்தித்து பேசினார்

ஜெயகுமார் திரு ராஜேந்திரபாலாஜி திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

கட்சியின் அவைத்தலைவர் திரு மது சூதணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே

வரும் சட்டப்பேரவை தோதலில் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

நரேந்திரசிங் தோமர் குறிப்பிட்டார்

வேலூர் விழிப்புணர்வு மாவட்டத்தில் பொதுமக்கள் தனிநபர் கழிப்பறைகளை பயன்படுத்தி வேலூர் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சண்முக சுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார் வேலூர் அருகே மேட்டு இடையம்பட்டியில் மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் தூய்மை இந்தியா கோவிட் விழிப்புணர்வு வாக்காளர் விழிப்புணர்வு வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீா நேரடியாக நீாநிலைகளுக்கு செல்லாதவாறு மக்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இதனைதொடா்ந்து ஒசூர் காவல் துறை துணை கண்காணிப்பாளர் திரு முரளி தலைமையில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இருவரி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிக்காக இடத்தேர்வு பணிகள் இன்று தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறும் என்று இதன் இணை இயக்குனர் திரு சிவாநந்தம் தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று நடைபெற்ற தேசிய பெண்குழந்தைகள் தின விழாவை ட்டி ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா பழங்குடியின மகளிருக்கு அரசின் கல்வி உதவி தொகையை வழங்கினார் கோவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூசத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்

பேட்மிண்டன் தாய்லாந்தில் நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிக்கு கொரியாவின் ஆன்சி முன்னேறியுள்ளார்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி

சிந்து தாய்லாந்தின் ரட்சனோக்கையும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சமீாவர்மா டென்மார்க்கின் ஆண்டர்ஸையும் இன்று எதிர்கொள்கின்றனர்

விருதுநகர் மாவட்டம் அத்லெட்டிக் சங்கம் சார்பில் நடைபெறும்இப்போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு கண்ணன் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி துவக்கிவைத்தாா்